காஷ்மீர் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என்றும் அதன் அரசியல் சுட்டத்திற்கு உட்பட்டது என்றும் ரஷ்யா கூறியுள்ளது பயங்கரவாதம் நக்சலைட் மற்றும் வகுப்பு வன்முறை தாக்குதலால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம் வழங்க ஆதார் கட்டாயம் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது

விடுவிக்கப்பட்டுள்ளனர் பாரத ரத்னா எம் ஜி ஆரின் நூற்றாண்டு பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது இனி விரிவான செய்திகள் நிர்பயா பாலியல் கொலை வழக்கில் துக்குத் தண்டனை விதிக்கப்பட்ட முகேஷ் சிங்கின் கருணை மனுவை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நிராகரித்துள்ளார் முன்னதாக தில்லி பிரதேச துணைநிலை ஆளுநர் திரு அளில் பைஜால் முகேஷ்சிங்கின் கருணை மனுவை நிராகரிக்க பரிந்துரை செய்து மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைத்தார்

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சீனா இப்பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க அழைப்பு விடுத்திருந்த தனிப்பட்ட முறையிலானகா கூட்டத்தில் ரஷ்யாவிள் நிலைப்பாடு எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் ஐ நா பாதுகாப்பு சபையின் வழிகாட்டுதல் குறித்தும் சீனாவுடன் ஆலோசிக்கப்பட்டதாகவும் கூறினார் இந்தப் பிரச்சினையை ஐ நா வரம்புக்குள் கொண்டுவர மாஸ்கோ விரும்பவில்லை என அவர் தெளிவுப்படுத்தினார் ஐ நா பாதுகாப்பு சபையின் ரஷ்ய தூதரிடம் காஷ்மீர் பிரச்சினை குறித்து கேட்கப்பட்ட போது காஷ்மீர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இருதரப்பு விவகாரம் என்றும் சிம்லா ஒப்பந்தம் லாகூர் பிரகடனம் ஆகியவற்றின் அடிப்படையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மூலம் இதற்கு தீர்வுகாண வேண்டும் என்பதுதான் ரஷ்யாவின் எதிர்பார்ப்பு என்று அந்நாட்டு துதர் கூறினார் அண்டை நாடுகளில் வசிக்கும் சிறுபான்மையினர் மதரீதியாக தண்டிக்கப்படுவதற்கு தீர்வுகானும் நோக்கிலேயே குடியுரிமை திருத்தக் சுட்டம் கொண்டுவரப்பட்டதாக பிஜேபி செயல்தலைவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்தச் சுட்டத்தை எதிர்ப்பது இந்தியாவை வலுவிழக்கச் செய்யும் முயற்சியாக தாம் கருதுவதாக கூறினாா் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி குடியுரிமை சட்டம் குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் கருத்துகளை தெரிவித்து வருவதாகவும் நாட்டை தவறான பாதைக்கு கொண்டு செல்ல முயற்சிப்பதாகவும் பிஜேபி செயல்தலைவர் திரு நட்டா குற்றம் சாட்டினார்

குடியுரிமை திருத்த சுட்டத்தால் சிறுபான்மையினர் உட்பட நாட்டின் குடிமக்கள் எவரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று பிஜேபி தலைவர்களில் ஒருவரும் உத்தரப்பிரதேச அமைச்சருமான திரு சித்தார்த்நாத் சிங் கூறியுள்ளார் சென்னையில் இன்று பிஜேபி தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்க்கட்சிகள் இந்த சட்டம் குறித்து தவறான பிரச்சாரம் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார் என் ஆர் சி எனப்படும் தேசிய அளவிலான குடிமக்கள் பதிவேடு பற்றி மத்திய அரசு எந்த முடிவையும் இதுவரை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார் பிஜேபியின் தமிழ் மாநில புதிய தலைவர் அடுத்த வாரம் பொறுப்பேற்பார் என்று கேள்வி ஒன்றுக்கு அவர் பதிலளித்தார் பயங்கரவாதிகளாலும் நக்சலைட் தீவிரவாதிகளாலும் வகுப்பு கலவரங்களிலும் உயிரிழந்தோரின் குடும்ப உறுப்பினர்கள் நிதியுதவி பெற ஆதார் அட்டை அவசியம் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு அஸ்ஸாம் மேகாலயா தவிர அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காஷ்மீர் பகுதியில் கட்டுப்பாடுகள் முற்றிலுமாக விலக்கி கொள்ளப்பட்டதை அடுத்து

தேசிய மாநாட்டு கட்சியின் அல்தாப் காலு சவுகாத் கானி சல்மான் சாகர் ஆகியோரும் மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த நிஜாமுதீன் பட் திரு முக்தா் பந்த் ஆகியோரும் நேற்று விடுவிக்கப்பட்டனா் சல்மான் சாகர் ஸ்ரீநகர் மாநகராட்சியின் முன்னாள் மேயர் ஆவார்

இதைபொட்டி தமிழக அரசு சார்பில் கிண்டியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் எம் ஜி ஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் அவரது உருவச்சிலைக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அஇஅதிமுக தலைம் அலுவலகத்திலும் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

மும்பையில் இன்று ஏர்போர்ட் ஆணையகம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்திய பொருளாதாரம் வளா்ச்சி பெறும் போது அதன் எரிபொருள் தேவைடிய பூர்த்தி செய்யும் நம்பிக்கை மிகுந்த நாடாக ஈரான் செயல்பட்டு வருவதாக் குறிப்பிட்டார் மதம் மற்றும் பொருளாதாரத்தையும் கடந்து இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவு நீடிப்பதாக அவர் குறிப்பிட்டார் அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகள் ஈரான் நாட்டு மக்களுக்கு எதிரானது என்றும் அவர்களை பொருளாதார தேவைகள் இதனால் மறுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியா தங்களுக்கு நெருங்கிய நட்பு நாடு என்றும் நட்பு நாடுகளுடன் தங்களது உறவை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி செல்ல ஈரானுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார் ஜாபார் துறைமுகத்தின் கட்டமைப்பு தளவாடங்கள் கொள்முதல் ஆப்கானிஸ்தானுடன் கடல்வழி மார்க்கத்தை ஏற்படுத்துவது ஆகியவற்றுக்கு ஈரான் மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பதாகவும் அவர் கூறினார்